இரண்டு சதவீத வாக்குகள் பதிவானதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ கூறியுள்ளார் இந்தியா ஒபன் குத்துச்சண்டை போட்டி இன்று குவஹாத்தியில் தொடங்குகிறது

பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தல் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளித்த அளைத்துத் தரப்பினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா கூறியுள்ளார்

தேர்தல் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

பத்திரிக்கைகள் மற்றும் ஊடகங்கள் அளித்த பங்களிட்பிற்காக பாராட்டு தெரிவித்து கொள்வதாகவும் திரு சுனில் அரோரா கூறியுள்ளார்

நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இதுதொடர்பாக தேர்தல் அலுவல்களுக்கு உரிய பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏதுவாக அகில இந்திய வானொலியின் புதுதில்லி செய்திப்பிரிவு விரிவான ஏற்பாடுகள் செய்துள்ளது

வாக்கு எண்ணிக்கை குறித்த விவரங்களை நாடு முழுவதும் உள்ள எமது செய்தியாளா்கள் உடனுக்குடன் வழங்க உள்ளனா் தேர்தல் முடிவுகள் குறித்து நிபுணர்கள் பங்கேற்று விவாதிக்கும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் இதில் இடம் பெறவுள்ளது

சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவும் வரும் வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது எமது செய்தி பிரிவின் இணையதளம் மற்றும் டுவிட்டர் பக்கத்திலும் தேர்தல் முடிவுகள் உடனுக்குடன் வெளியிடப்படும் தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சிகளை யூ டியூப் சேனலிலும் கேட்கலாம் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின்போது தனிநபர் தாக்குதல்கள் அதிகரித்ததாகவும் இது கவலைக்குரியது என்றும் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார் நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் மக்கள் பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் தனிநபா் தாக்குதலில் ஈடுபட்டது ஏற்புடையது அல்ல என்றும் குறிப்பிட்டாா் மக்கள் பிரதிநிதிகளின் செயல்பாடுகள் குறித்து தணிக்கை செய்யப்படுவது அவசியமாகிறது என்றும் திரு வெங்கையா நாயுடு கூறினார் தொழில்துறையினர் எதிர்பார்க்கும் அளவிற்கு மாணவர்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் நிர்வாக இயக்குநர் திரு சண்முகம் கூறியுள்ளார் நேற்று சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதற்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாக தெரிவித்தார்

இதில் மலர்களால் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற கட்டடம் பார்வையாளர்களை வெகுவாக கவா்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சுவிட்சா்லாந்தில் துப்பாக்கி உரிமம் தொடா்பான சுட்டத்தை கடுமையாக்க வேண்டும் என்று அதற்காக நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அமெிக்காவுக்கு எதிராக ஈரான் தாக்குதல் நடத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார்

பத்து ஆடவா் பிரிவுகளிலும் எட்டு மகளிா் பிரிவுகளிலும் போட்டிகள் நடைபெறவுள்ளன